நிர்மலா சீத்தாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார்

முழு ஒத்துழைப்பு அளிக்குமென்று அக்கட்சியின் தலைவர் திரு

முதலமைச்சர் திரு

விசாரணை தொடங்கியிருப்பதாக லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு இயக்குனரகம் தெரிவித்துள்ளது

அவசியம் என்று அமைச்சர் திரு

சென்னை மயிலாப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஐ ஏ எஸ் ஐ பி எஸ் போன்ற போட்டித் தேர்வுகளில் தமிழக மாணவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெறும் வகையில் பாடத்திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்றார் அண்மைக்காலமாக போட்டித் தேர்வுகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் குறைந்த அளவில் தேர்ச்சி பெறுவது ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் ப்ளஸ் டு படித்து முடித்தவுடன் மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெறும் வகையில் அவர்களது திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மேல்நிலைக் கல்வியில் புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றார் நாடாளுமன்றத்தில் மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சித்தால் காங்கிரஸ் அதற்கு ஒத்துழைக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு

லண்டன் பொருளாதாரப் பள்ளியில் நேற்று மாணவர்களுடன் கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்த அவர் இதுகுறித்து ஏற்கனவே தாம் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேசியிருப்பதாக கூறினார் கடந்த சில ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் விவாதத்தின் தரம் குறைந்து வருவதாகவும் அவர் கவலை தெரிவித்தார் பிரான்ஸ் நாட்டிலிருந்து ரபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்யும் ஒப்பந்த விஷயத்தில் மத்திய அரசு தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக நடந்து கொண்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார்

விசாரணையின்போது திரு சிதம்பரம் அளித்த வாக்குமூலம் பதிவு செய்து கொள்ளப்பட்டதாக அமலாக்க இயக்குனரக அதிகாரிகள் தெரிவித்தனர் சுட்டவிரோத பணப் பரிமாற்றம் தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்ட விவரங்கள் விரைவில் சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன

எடப்பாடி பழனிச்சாமி மீது ஆரம்பக் கட்ட விசாரணை தொடங்கியுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு இயக்குனரகம் கூறியுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது லஞ்ச ஒழிப்பு இயக்குனரகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார்

திருச்சி மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் அளவுக்கு அதிகமாக மணல் எடுக்கப்பட்டதால் தான் முக்கொம்பு மேலணை வலுவிழந்து உடைந்ததாக பிஜேபி தேசியத் செயலாளர் திரு

நாகப்பட்டிணத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முக்கொம்பு மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பல ஆறுகளில் மணல் கொள்ளை நடப்பதால் ஆற்றின் கரைகள் பலவீனமடைந்துள்ளன என்றார் ஆறுகளில் மணல் எடுக்க தடை விதித்து வெளிநாட்டிலிருந்து மணல் இறக்குமதி செய்யப்படும் என்று அறிவித்த பின்னர் இறக்குமதியான மணலைக்கூட விற்பனை செய்யாமல் மாநில அரசு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்கள் நலன் கருதி அணைகள் பாதுகாப்பு விஷயத்தில் தமிழக அரசு முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டுமென்று பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார் வேலூரில் நேற்று செய்தியாளர்களிம் பேசிய அவர்

அணைகளைப் பாதுகாக்க நீர்நிலை மேலாண்மையை பலப்படுத்த வேண்டுமென்றும் அவர் கூறினார் அருப்புக்கோட்டை கல்லூரி மாணவிகளை பேராசிரியர் நிர்மலா தேவி தவறான பாதைக்கு அழைத்துச் சென்றது தொடர்பான வழக்கு வெளிப்படைத் தன்மையுடனும் நியாயமாகவும் நடைபெற்று வருவதாக சிபிசிஐ கூறியுள்ளது இது தொடர்பான வழக்கு நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது சிபிசிஐடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் விரைந்து இந்த வழக்கின் விசாரணை முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருகிவரும் மக்கள் தொகையைக் கருத்தில் கொண்டு வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க அத்துறையில் அதிகநவீன தொழில்நுட்பத்தைப் புகுத்த வேண்டியது அவசியம் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

கோவை மாவட்டம் கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நேற்று உழவர் மேம்பாட்டு விழாவை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் விவசாயிகள் விஞ்ஞானிகள் வேளாண் விரிவாக்க அலுவலர்கள் கூட்டு முயற்சியால் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார்

அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையை கண்காணிக்கவே எய்ம்ஸ் மருத்துவர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டதாக நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தில் அம்மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் நேற்று ஆணையத்தின் முன்பு ஆஜரான எய்ம்ஸ் மருத்துவர்கள் தமிழ்நாடு அரசின் வேண்டுகோளுக்கு ஏற்பவும் மத்திய அரசின் அறிவுறுத்தல் படியும் இந்தக்குழு அமைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளன்று பத்திரிக்கைகளில் தேர்தல் தொடர்பான விளம்பரங்களுக்கு தடை விதிப்பது குறித்து அரசியல் கட்சிகளிடம் தேர்தல் ஆணையம் கருத்து கேட்கவுள்ளது மக்களவைத் தேர்தல் தொடர்பாக நாளை மறுநாள் தில்லியில் நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என்று ஆணையத்தின் வட்டாரங்கள் தெரிவித்தன

மத்திய அரசின் ஈ நாம் திட்டத்தால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிளகாய் உற்பத்தியாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே இடைத்தரகர்கள் குறுக்கீடு இல்லாமல் நல்லவிலை கிடைக்கிறது

அஸ்ஸாமில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் மழையல் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மூவர் உயிரிழந்தனர் உத்திரப்பிரதேச மாநிலம் பிஜ்னூரில் கங்கை நதியில் படகு கவிழ்ந்து ஒருவர் உயிரிழந்தார்

கேரள மாநிலம் பம்பை ஆற்றில் உடைந்த பாலத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் ஆற்றைக் கடக்க தற்காலிகமாக இரண்டு பாலங்களை ராணுவத்தினர் அமைக்கவுள்ளனர்

தடுப்பு படகு போட்டியில் ஒரு தங்கமும் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரோகண் போபண்ணா திவிஜ் சரண் இணைக்கு மற்றொரு தங்கமும் கிடைத்தது இவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்

மகளிர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தீபிகா பல்லிக்கல் ஜோஸ்னா சின்னப்பா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளதால் பதக்கம் கிடைப்பது உறுதியாகியுள்ளது

மகளிர் கபடி இறுதிச்சுற்றில் இந்திய அணி ஈரானிடம் தோற்றதால் வெள்ளிப்பதக்கத்துடன் தாயகம் திரும்புகிறது